பிரச்சாரம் நாளை மாலை ஐந்து மணியுடன் நிறைவடைகிறது குடியுரிமை திருத்தச் சட்டம் எவரின் உரிமையையும் பறிக்காது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உறுதிபடத் தெரிவித்துள்ளார்

திட்டத்தின்கீழ் ஒரு கோடி வீடுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார்

காலை ஏழு மணிக்குத் தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணியுடன் நிறைவடைந்தது காலையிலிருந்தே மக்கள் ஆர்வத்துடன் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்தனர் பதிவான வாக்குகளைக் கொண்ட பெட்டிகள் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன ஒரு சில இடங்களில் ஆள்மாறாட்டம் செய்து வாக்களிக்க முயன்றவர்கள் கைது செய்யப்பட்டதாகத் தகவல்கள் தெரிவிக்கின்றன

இதற்கான தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலை ஐந்து மணியுடன் நிறைவு பெறுகிறது

தருமபுரி மாவட்டத்தில் முதற்கட்ட வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றது

சிலுவம்பாளையம் வாக்குச்சாவடியில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி குடும்பத்தினருடன் வரிசையில் நின்று வாக்களித்தார் கரூர் மாவட்டம் தாந்தோணி ஒன்றியம் ஆண்டாங்கோவில் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கரும் ஈரோடு மாவட்டம் குள்ளம்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையனும் வாக்களித்தனர்

தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் அடங்கிய பெட்டிகளை வைக்கும் இடங்களை கண்கானிப்பு கேமரா மூலம் கண்காணிக்க உத்தரவிடக் கோரி திமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுதாக்கல் செய்யப்பட்டுள்ளது மேலும் வாக்கு எண்ணிக்கையை கண்காணிக்க அனைத்துக் கட்சிப் பிரதிநிதிகளையும் அனுமதிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தி முடிக்கும் வரை ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் முடிவுகளை அறிவிக்காமல் நிறுத்திவைக்க உத்தரவிடக் கோரியும் மற்றொருவர் மதைாக்கல் செய்துள்ளார்

குடியுரிமை திருத்த சுட்டம் எவரின் உரிமையையும் பறிக்காது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உறுதிபடத் தெரிவித்துள்ளார் இமாச்சலப்பிரதேசத்தில் முதலமைச்சர் திரு ஜெய்ராம் தாகூர் தலைமையிவான பிஜேபி ஆட்சி இரண்டு ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் சிம்லாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இந்த சட்டம் குறித்த விவகாரத்தில் காங்கிரஸ் மக்களை தவறாக வழிநடத்துவதாக குற்றம் சாட்டினார் நாட்டுக்காக தியாகம் செய்தவர்கள் பட்டியலில் இமாச்சலப்பிரதேசம் முன்னனியில் உள்ளதாக கூறிய அவர் வீரமும் தியாகமும் நிறைந்த இமாச்சலப்பிரதேச மக்களை வணங்குவதாகவும் தெரிவித்தார் இந்த விழாவில் பிஜேபி செயல் தலைவர் திரு ஜே பி நட்டா மத்திய அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் இமாச்சலப்பிரதேச முதலமைச்சர் திரு ஜெய்ராம் தாக்கூர் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

இந்தத் திட்டத்தின்கீழ்

இந்தக் கூட்டத்தில் அனைத்து மாநிலங்களைச் சேர்ந்த நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்திற்கான அலுவலர்களும் திறன் மேம்பாட்டு இயக்கத்திற்கான அலுவலர்களும் பங்கேற்பார்கள்

மாவட்டச்செய்திகள் தென்காசி மாவட்டம் பிரிக்கப்பட்ட பிறகு இன்று முதலாவது விவசாயிகள் குறைதிர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு அருண் சுந்தர் தயாளன் தலைமையில் நடைபெற்றது

பொன்னையா தெரிவித்துள்ளார் வேலூரில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விரைவாக விசாரிப்பதற்கான மாவட்ட கூடுதல் நீதிமன்றத்தை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இன்று திறந்து வைத்தார்